சீனாவும் முடிவு செய்துள்ளன

சென்னை சந்திப்பு வாயிலாக சீனாவுடனான ஒத்துழைப்பிற்கு புதிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

செயல்படத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

பயன்படுத்தாத நிலை ஏற்பட வேண்டுமென்று உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா கூறியுள்ளாா்

ரஷ்பாவில் நடைபெற்று வரும் உலக மகளிர் குத்துக் சண்டை போட்டிகளில் இந்தியாவின் மஞ்சு ராணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் பங்கேற்ற இந்தியா சீனா இரண்டு நாள் உச்சிமாநாடு மாமல்லபுரத்தில் இன்று நிறைவு பெற்றது இதில் இரு தலைவர்களும் தீவிரவாதத்தை ஒடுக்குதல் இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளனர் இன்று காலையில் இரு தலைவர்களும் சுமார் ஒன்றரை மணிநேரம் தனியாக சந்தித்து இருதாப்பு மண்டல மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து விவாதித்தனர் அதைத் தொடர்ந்து இருநாட்டு உயர்மட்ட குழுவினருடன் இணைந்து அவர்கள் இந்த விஷயங்கள் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தினர் அதில் இருநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்த இந்திய நிதியமைச்சர் சீன துணை அதிபர் ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்து ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டது இருதரப்பு பாதுகாப்பு முகமைகளுக்கு இடையிலான கலந்துரையாடலை மேம்படுத்தவும் இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குழு அளவிலான பேச்சுக்களின் தொடக்க உரையில் இந்தியா சீனா இடையிலான பண்டைய வரலாற்று தொடர்புகளுக்கு மாமல்லபுரம் சந்திப்பு ஒரு பாலமாகத் திகழ்கிறது என்றும் அதனை அடித்தளமாகக் கொண்டு இருதரப்பு உறவுகளை மேலும் கட்டி எழுப்ப இயலும் என்றும் குறிப்பிட்டார் சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் ஊகான் நகரில் நடைபெற்ற முதல் சுற்றுப் பேச்சுக்களின் போது இருநாடுகளுக்கு இடையே நிகழும் சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிய பிரச்சினைகளாக மாறுவதற்கு அனுமதிக்கக் கூடாது என்று தாங்கள் முடிவு செய்ததை அவர் கட்டிக்காட்டினார் பின்னர் இருதரப்பு பாதுகாப்பு குறித்த தொடர்புகள் அதிகரித்ததையும் அவர் நினைவுகூர்ந்தார் மாமல்லபுரத்தில் நிறைவடைந்த இரண்டாம் சுற்று மாநாடு இருதரப்பு உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று அவர் உறுதிபடத் தெரிவித்தார் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் தமது இந்திய வருகையின் போது தமிழக மக்களும் தமிழக அரகம் தமக்கு அளித்த உற்சாக வரவேற்பு என்றும் நினைவு கொள்ளத்தக்கது என்று கூறினார் இம்மாநாட்டின் இறுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செயலாளர் திரு விஜய் கோகலே இருநாட்டுத் தலைவர்களும் இந்த இரண்டு நாள் மாநாட்டின் போது ஒரு சாதனையாக ஆறு மணிநேரம் தனியாக உரையாடியதாகக் குறிப்பிட்டார் இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவை சீனாவில் தொழில் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக சீனத் தரப்பில் கூறப்பட்டதாகத் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கும் சீனாவின் ஃபூஜியான் மாகாணத்திற்கும் இடையே நட்பு மாநிலங்கள் என்ற ஒட்பந்தத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த உச்சிமாநாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை சீனா வருமாறு அதிபர் திரு ஷி ஜின்பிங் விடுத்த அழைப்பை பிரதமர் ஏற்றுக் கொண்டுள்ளதாக வெளியுறவுத் துறை செயலர் தெரிவித்தார் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் மாமல்வபுரத்தில் நடைபெற்ற இந்தியா சீனா உச்சிமாநாடு இரு நாடுகளுக்கும் இடையே இணக்கமான சூழ்நிலையில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புரீநகரில் பேசிய அரசு செய்தித் தொடர்பாளர் ஜம்மு காஷ்மீரில் படிபடியாக கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அமைதியை நிலைநாட்ட பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு அவர் நன்றி தெரிவித்துகொண்டார்

புதுதில்லியில் மத்திய தகவல் ஆணையத்தின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பேசிய அவா் மத்திய அரசு வெளிப்படையான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் மக்களின் நம்பிக்கைக்குரிய வகையில் நிர்வாகம் செயல்படுவதாகவும் கூறினார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் நிர்வாகம் குறித்த தெளிவான சிந்தனை கிடைக்கும் அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் ஊழலையும் அநீதியையும் சரி செய்யும் வகையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார்

பாதுகாப்பு துறையில் தற்போதுள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் தீவிரவாதத்தை ஒழிக்கும் வகையிலும் இந்த கூட்டு பயிற்சி நடத்தப்பட உள்ளது

ஆண்டுதோறும் இந்தியா ஜப்பான் இடையே தாமாகா்டியன் என்ற பெயரில் இந்த கூட்டு பயிற்சி நடத்தப்படுகிறது

அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு

பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து பெற்ற கடன் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதிற்காக இந்நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்துள்ளது இதனடிப்படையில் பண முறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனியே விசாரணையை தொடங்கயுள்ள அமலாக்கத்துறை பூஷன் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலம் கட்டிடம் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சொத்துக்களை முடக்கியுள்ளது சிரியாவில் குர்தீஸ் கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள பகுதிகள் மீது துருக்கி ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பெர் துருக்கி தாக்குதலை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ளார் தருக்கி மீது புதிதாக பொருளாதார தடைகளை விதிக்க வாய்ப்புள்ளதக அமெரிக்காவின் கருவூலத்துறை அமைச்சர் புரீவன் மென்னுச்சின் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் துருக்கி மற்றும் குர்தீஸ் இடையே பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே துருக்கி அதிபா் திரு தையூப் எா்டோகன் சிரியாவில் தொடா்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறினார் குர்தீஸ் கிளர்ச்சியாளர்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான பகுதியை உருவாக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தாா்

ஷில்லாங் பேராயர் டோமினிக் ஜாலா உயிரிழந்ததற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா நகரில் நேரிட்ட கார் விபத்தில் சிக்கி டோமினிக் ஜாலா காலமானார் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மேகாலயாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர் ஜாலா என ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் பலத்த மழை மற்றும் சூறாவளிக் காற்று காரணமாக பெரும்பாவான பகுதிகளில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் டோக்கியோவிற்கு தென்மேற்கே இன்று தைபூன் புயல் கரையை கடந்தது

புயல் மழைக்கு ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏராளமானோர் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்

புனேயில் நடைபெற்று வரும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று